நரேந் ரமோடி இரங்கல் தெரிவித்துள்ளார்

தமிழகத் ன் வெள்ள லவரங்கள் குறித்து முதலமைச்சர் ரு எடப்பாடி பழ சாமி இன்று சென்னை ல் ஆலோசனைக் கூட்டம் நடத் னார் புதுவை ல் டி ஜுர் விடுதலை னமான இன்று துணை ல ஆளுநர் டாக்டர் கிரண்பேடி முதலமைச்சர் ரு

நாராயணசாமி உள்ளிட்டோர் கிழுர் னைவகத் ல் மலர் வளையம் வைத்து அஞ்சலி செலுத் னர்

மா லத் ன் வட மாவட்டங்களில் மண் சரிவால் கடும் சேதம் ஏற்பட்டுள்ளது மத் ய கேரளத் ன் பல்வேறு மாவட்டங்களும் வெள்ளத்தால் தழபட்டு உள்ளன

கேரளம் முழுவதும் இன்று பள்ளிகளுக்கு விடுமுறை விடப்பட்டு இருந்தது கேரளத் ல் உதவி மீட்புப் பணிகளை தீவிரப்படுத்துமாறு பிரதமர் ரு நரேந் ரமோடி பாதுகாப்பு அமைச்சகத் ற்கு அறிவுறுத் யுள்ளார் கேரள முதலமைச்சர் ரு பினரா விஜயனை இன்று காலை அவர் மீண்டும் தொடர்பு கொண்டு பேசினார் பிரதமர் அறிவுறுத் யதன் பேரில் மத் ய அமைச்சரவை செயலரும் இன்று உயர் லை ஆலோசனைக் கூட்டம் ஒன்றை நடத் னார் முப்படை னர் கடலோரக் காவல் படை னர் மற்றும் தேசிய பேரிடர் ர்வாகப் படை னர் கூடுதல் எண்ணிக்கை ல் உதவி மீட்புப் பணிகளில் ஈடுபட மத் ய அரசு அறிவுறுத் யுள்ளது

இதற்கிடையே கேரளத் ல் வரும் ச க்கிழமை வரை பலத்த காற்று மற்றும் கனமழை நீடிக்கும் என வா லை ஆ வுத் துறை தெரிவித்துள்ளது

இது குறித்து கேரள தமிழக தலைமைச் செயலர்களுடன் துணைக் குழுவினர் ஆலோசித்து முடிவெடுக்க வேண்டும் என்றும் நீ மன்றம் கூறியுள்ளது வெள்ளத்தால் பா க்கப்பட்ட மக்களுக்கு வாரணம் கிடைப்பதை உறு ப்படுத்துவது குறித்து துணைக் குழுவினர் நாளை காலை தேசிய நெருக்கடி ர்வாகக் குழுவுடன் விவா க்க வேண்டும் என்றும் துணைக் குழுவின் முடிவுகளை தமிழக கேரள அரசுகள் அமல்படுத்த வேண்டும் என்றும் நீ மன்றம் அறிவுறுத் யுள்ளது முல்லை பெரியாறு அணை ன் நீர்மட்டம் அ கரித்து வரும் பிரச்சனை ல் கேரள தமிழக அரசுகளுக்கு இடையே மத் யஸ்தம் பேசி திர்வு காண மத் ய அரசுக்கு உத்தரவிடக் கோரும் மனு ஒன்றின் மீது நீ மன்றத் ன் இந்த உத்தரவுகள் வெளியாகி உள்ளன இந்த வழக்கில் அடுத்தகட்ட விசாரணை நாளை நடைபெறும் என்றும் அறிவிக்கப்பட்டு உள்ளது எடப்பாடி மேட்டூர் அணை ன் நீர் வெளியீடு அ கரித்து இருப்பதால் காவிரி கரையோர மாவட்டங்களுக்கு வெள்ள அபாயம் ஏற்பட்டுள்ள லை ல் தமிழக முதலமைச்சர் ரு எடப்பாடி பழ சாமி இன்று சென்னை தலைமை செயலகத் ல் லவரங்கள் குறித்து ஆலோசனைக் கூட்டம் நடத் னார் மூத்த அமைச்சர்கள் அரசு அ காரிகள் மற்றும் பேரிடர் மீட்புக் குழுவினர் இக்கூட்டத் ல் கலந்து கொண்டனர் தமிழக அணைகள் ரம்பி வரும் லை ல் மழை மேலும் அ கரித்தால் எப்படி எ ர்கொள்வது என்பது குறித்தும் வாரணப் பணிகளை முடுக்கி விடுவது குறித்தும் இக்கூட்டத் ல் விவா க்கப்பட்டதாக தெரிகிறது

பவா சாகர் அணை ல் இருந்து உபரி நீர் விடுவிக்கப்பட்டதால் ஈரோடு மாவட்டத் ல் தா வான பகு கள் வெள்ளத் ல் மூ கியுள்ளன இப்பகு களைச் சேர்ந்த மக்கள் பாதுகாப்பான இடங்களுக்கு மாற்றப்பட்டு உள்ளனர் காவிரி வெள்ளம் காரணமாக மேட்டூர் எடப்பாடி சாலை ல் போக்குவரத்து பா க்கப்பட்டது கருர் மாவட்டத் ல் மாயனூர் தடுப்பணை ரம்பியதால் தவிட்டுபாளையும் உள்ளிட்ட தா ாவன பகு களைச் சேர்ந்த மக்கள் பாதுகாப்பான இடங்களுக்கு மாற்றப்பட்டு உள்ளனர்

வெப்பசலனம் காரணமாக தமிழகம் மற்றும் புதுச்சேரி ல் ஒருசில இடங்களில் இடியுடன் கூடிய கனமழை இருக்கலாம் என்றும் தெரிவிக்கப்பட்டு உள்ளது

நாராயணசாமி சமூக நலத்துறை அமைச்சர் ரு கந்தசாமி துணை சபாநாயகர் ரு

புதுவை அரசின் டெல்லி பிர ரு ஜான்குமார் சட்டமன்ற உறுப்பினர் ரு குகுமாரன் மற்றும் அ காரிகள் கிழுர் னைவகத் ல் மலர் வளையம் வைத்து அஞ்சலி செலுத் னர் பிரெஞ்ச் ஆட்சி ல் இருந்து புதுவை விடுதலை பெறக் காரணமான கிழுர் கருத்துகணிப்பு தொடர்பான புகைப்பட கண்காட்சி ஒன்றையும் இவர்கள் பார்வை ட்டனர் துணை லை ஆளுநர் டாக்டர் கிரண்பேடி பின்னர் யாகிகள் கவுரவிப்பு விழாவில் கலந்து கொண்டு பேசுகை ல் புதுவை ன் விடுதலை போராட்டம் குறித்து நூல் ஒன்றை வெளி ட வேண்டும் என்றும் இது தொடர்பான அரிய புகைப்படங்களை டிஜிட்டல் மயமாக்க வேண்டும் என்றும் கூறினார் புதுவை ன் வரலாறு புவி யல் மற்றும் கலாச்சாரம் தொடர்பான பாடங்களை பள்ளி மாணவர்களுக்கான பாடத் ட்டத் ல் சேர்க்க வேண்டும் என்றும் அவர் வலியுறுத் னார் தொடர்ந்து சட்டமன்ற உறுப்பினர் ரு சுகுமாரன் அழைப்பின் பேரில் தூ மைப் பணிகளுக்காக கூடி ருந்த என்எஸ்எஸ் மாணவர்களிடையே துணை லை ஆளுநர் பேசுகை ல் தா மைப் பணிகள் ஒருநாள் வேலை அல்ல என்பதையும் இது தொடர்ச்சியான இயக்கம் என்பதையும் அனைவரும் புரிந்து கொள்ள வேண்டும் என்றார் மாணவர்கள் இணையதளத்தை றம்பட்ட முறை ல் பயன்படுத்துவதன் மூலம் எல்லாவற்றையும் தாங்களே கற்றுக் கொள்ள முடியும் என்றும் அவர் வலியுறுத் னார் தொடர்ந்து முருங்கபாக்கம் கலை பண்பாட்டு கிராமத் ற்கும் டாக்டர் கிரண்பேடி சென்று கைவினைப் பொருட்களை பார்வை ட்டார் முருங்கபாக்கம் கைவினை கிராமத் ற்கு பிஆர்டிசி பேருந்துகளை இயக்க வேண்டும் என்றும் இங்குள்ள கலை பண்பாடு பற்றிய தகவல்களை விரிவான முறை ல் பரப்ப வேண்டும் என்றும் அவர் கேட்டுக் கொண்டார்

நாராயணசாமி சுதந் ர ன விழாவை அரசியல் ஆதாயங்களுக்கு பயன்படுத் இருப்பதாக அஇஅ முக சட்டமன்றக் குழுவின் தலைவர் ரு அன்பழகன் குற்றம் சாடடியுள்ளார் இன்று புதுவை ல் செ யாளர்களிடம் பேசிய அவர் சுதந் ர ன விழா உரை ல் முக தலைவர் மற்றும் துணைத் தலைவர் பற்றி குறிப்பிட்ட ரு நாராயணசாமி விடுதலை போராட்ட வீரர்கள் பற்றி பேசவில்லை என்றார்

அன்பழகன் கூறினார் ட்டங்களை யாரோ தடுப்பது போல் தோற்றம் உருவாக்குவதை முதலமைச்சர் றுத் க் கொண்டு

அன்பழகன் மேலும் வலியுறுத் னார்

இவர்களில் ஒருவருக்கு பார்வை பறிபோனதாகவும் சொல்லப்படுகிறது

குறைந்த எண்ணிக்கை ல் மட்டுமே இருக்கைகள் உள்ளதால் முதலில் வருபவர்களுக்கே டிக்கெட் வழங்கப்படும் என்றும் ஆர்வம் உள்ளவர்கள் புதுச்சேரி ரால் லையத் ன் லைய அ காரி டம் முன்கூட்டியே பெயர்ப் ப வு செ து கொள்ளலாம் என்றும் தெற்கு ர ல்வே அறிவித்துள்ள து கோட்டா தா த்தப்பட்ட பிரிவுகளைச் சேர்ந்த அரசு ஊ யர்களுக்கு பதவி உயர்வு வழங்குவ ல் கிரிமிலேயர் காரணத்தால் காட்டி இட ஒதுக்கிட்டுச் சலுகைகளை மறுக்க முடியாது என்று மத் ய அரசு இன்று உச்ச நீ மன்றத் ல் கூறியுள்ளது தா த்தப்பட்ட சமூகத்தைச் சேர்ந்த ஒருசிலர் கிரிமிலேயர் பிரிவினராக பொருளாதாரத் ல் சற்றே உயர்ந்தாலும் சமூக பாகுபாட்டில் இருந்து விடுபட முடிவ ல்லை என்று மத் ய அரசின் தலைமை வழக்கறிஞர் ரு கேகே வேணுகோபால் இன்று தலைமை நீ ப ரு

மீண்டும் தலைப்புச் செ கள் புதுடில்லி ல் இன்று மாலை காலமான முன்னாள் பிரதமர் வாஜ்பா மறைவிற்கு பிரதமர் ரு நரேந் ரமோடி இரங்கல் தெரிவித்துள்ளார்

தமிழகத் ன் வெள்ள லவரங்கள் குறித்து முதலமைச்சர் ரு எடப்பாடி பழ சாமி இன்று சென்னை ல் ஆலோசனைக் கூட்டம் நடத் னார் புதுவை ல் டி ஜுர் விடுதலை னமான இன்று துணை ல ஆளுநர் டாக்டர் கிரண்பேடி முதலமைச்சர் ரு

நாராயணசாமி உள்ளிட்டோர் கிழுர் னைவகத் ல் மலர் வளையம் வைத்து அஞ்சலி செலுத் னர்